நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவை சர்வதேச கல்வி மையமாக மாற்றும் என்றும் நாட்டில் பல்வேறு புதிய கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கவுஹாத்தி ஐஐடியின் பட்டமளிப்பு விழாவில் காணொளி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் எதிர்வரும் நாட்களில் இளைஞர்களின் எண்ண ஓட்டத்திற்கு வடிவம் கொடுக்கும் கனவு நனவாகும் என்றும் கல்வியையும் தொழில் நுட்பத்தையும் இணைப்பதை இலக்காகக் கொண்டு தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் தேசிய தொழில் நுட்ப கல்விப் பேரவை உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் புதிய கொள்கையின் கீழ் ஆய்வுப் படிப்புகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதோடு அதற்குத் தேவையான நிதி உதவியும் அளிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார்

இதன் மூலம் போர் மற்றும் பஞ்சம் போன்ற அசாதாரண காலங்களில் ஓருசில அத்தியாவசியப் பொருட்களின் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்க வழி வகை செய்யப்பட்டுள்ளது

மசோதாவின் மீதான விவாதத்தின் போது பேசிய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத் துறை அமைச்சர் திரு தன்வே ராவ் சாஹிப் தாதா ராவ் இந்த மசோதா மூலம் விவசாயிகள் தங்களது உற்பத்திப் பொருட்களை தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப சந்தைப்படுத்தலாம் என்றும் இதன் மூலம் தட்டுப்பாடு மற்றும் விநியோகத்திற்கு இடையே சமநிலை ஏற்படுத்த முடியும் என்றும் கூறினார் பெரிய அளவிலான ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு இந்தியா புகலிடமாக விளங்குவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் உலக காண்டாமிருகங்கள் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அஸ்ஸாம் மேற்குவங்கம் உத்திரபிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சுமார் மூவாயிரம் காண்டாமிருகங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் காண்டாமிருகங்களைப் பாதுகாக்க சுற்றுச்சூழல் அமைச்சகம் தேசிய பாதுகாப்பு வியூகங்களை அமைத்துள்ளதாகவும் அந்த வகையில் பசும்புல் வளர்ப்பு நடவடிக்கைகள் மூலம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தீய விளைவுகளைத் தடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முதலாண்டு மாணவர்களுக்கான கல்லூரி வகுப்புகளைத் துவக்கலாம் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

இது குறித்து சுகாதாரத் துறை அமைச்சர் திரு

கொரோனா அச்சுறுத்தல் அதிகமாகி வரும் நிலையில் புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனைகளில் யாரேனும் இறக்க நேரிட்டால் இறப்புக்கான காரணம் குறித்து ஆய்வறிக்கை அளிக்க வேண்டும் என்று பொதுக் கணக்குக் குழுத் தலைவரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு

சிவா வலியுறுத்தியுள்ளார் மதிப்பீட்டுக் குழு மற்றும் பொதுக் கணக்குக் குழுக்களின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய திரு சிவா நோயாளிகளை அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களைக் கொண்டு பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்படும் நோயாளிகளின் நிலமை குறித்து அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் அரசுப் பள்ளி மாணவர்கள் மருத்துவப் படிப்பில் சேருவதற்கு எற்ப இட டுதுக்கீடு அளிக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

நீட் விவகாரத்தில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி மக்களையும் மாணவர்களையும் திசை திருப்புவதைத் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரி மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசுக் கொறடாவுமான திரு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது

அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு

ஜெயபால் திரு சிவா திரு பாஸ்கர் ஆகியோரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தற்போது பூரண குணமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது

இது குறித்து தேர்வு எழுத உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவிப்பு எதுவும் அனுப்பப்படாது என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் இறந்தவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக சுகாதாரத் துறை இயக்குநர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

தற்போது வீடு வீடாக மருத்துவக் குழுக்கள் சென்று கொரோனா இருப்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் உரிய நேரத்தில் பரிசோதனை மேற்கொண்டால் உயிரிழப்புகளைக் கட்டாயம் தடுக்க முடியும் என்றும் இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி கடலூர் சாலையில் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையில் இருந்து ரயில்வே கிராசிங் வரை இரு பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சென்டர் மீடியன் அமைக்கப்பட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் பார்வையிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கினார்

புதுச்சேரியில் கொரோனா தொற்றில் இருந்து விடுபடுவோரை அவர்களது குடும்ப உறுப்பினர்களே கண்காணிக்கும் வகையில் உடல்நல கண்காணிப்பு முறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் வலியுறுத்தியுள்ளார்

நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்